நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார்

ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை காஞ்சிபுரத்தில் அத்திவரதரை தரிசனம் செய்தார் புதுவையில் அரசுக்கே அதிகாரம் என்ற உச்சநீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவையில் ஏற்கனவே உள்ள பழைய வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பு வசதிகளை கட்டாயமாக்க அரசு உத்தேசித்துள்ளது

நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இதற்கென நிதி உறுதிப்பாட்டு பணிகளை பாதிக்காமலேயே முதலீடுகளை உயர்த்த பட்ஜெட்டில் பல்வேறு உத்தேசங்கள் இடம்பெற்றுள்ளதாக அவர் இன்று மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு பதில் அளிக்கையில் கூறினார் வேளாண்மை சுகாதாரம் மற்றும் சமூகத் துறைகளில் முதலீடுகளை உயர்த்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்தார் விவசாய துறைக்கான அரசின் நடவடிக்கைகள் இத்துறையை முற்றிலும் மீட்டெடுப்பதை நோக்கமாகக் கொண்டதே தவிர குறிப்பிட்ட எந்த ஒரு திட்டத்தையும் அடிப்படையாகக் கொண்டது அல்ல என்று அஅர் கூறினார்

அட்டவணை இனத்தினர் மற்றும் பெண்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்புத் திட்டம் மற்றும் வீட்டு வசதி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளும் குறைக்கப்படவில்லை என்று நிதியமைச்சர் கூறினார் நாட்டில் பணவீக்கம் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் வங்கிகளின் வாராக் கடன் பிரச்சினைக்கு போதிய கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இதற்கிடையே ஆந்திர பிரதேசத்தில் மத்தியப் பல்கலைக்கழகம் ஒன்றையும் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் ஒன்றையும் அமைப்பதற்கான இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது

ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு இன்று தனது உத்தரவில் கூறியது இதற்கிடையே கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் ஜேடிஎஸ் அரசின் பெரும்பான்மை பலத்தை சட்டமன்றத்தில் சோதனைக்கு உட்படுத்த தாம் தயார் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார்

ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்திவரதரை தரிசனம் செய்தார் சென்னை விமான நிலையத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் ஹெலிகாப்டரில் காஞ்சிபுரம் வந்தபோது தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித்தும் உடனிருந்தார் முன்னதாக புதுடெல்லியில் இருந்து சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கிய குடியரசுத் தலைரை தமிழக ஆளுநரும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களும் அன்புடன் வரவேற்றனர் குடியரசுத் தலைவர் இன்று இரவு சென்னை ஆளுநர் மாளிகையில் தங்கிய பின்னர் நாளை சென்னையில் டாக்டர் அம்பேத்கார் சட்டக்கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார் அதன்பின்னர் அவர் ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா புறப்பட்டு செல்வார் புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் உள்ளது என சென்னை உயர் நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பை ஆட்சேபித்து துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடியும் மத்திய உள்துறை அமைச்சகமும் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை இன்று உச்சநீதிமன்றம் நிராகரித்திருப்பது ஜனநாயகத்திற்கும் புதுச்சேரி மக்களுக்கும் கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் உள்ளது என்பதும் அரசின் அன்றாட விவகாரங்களில் துணைநிலை ஆளுநர் தலையிட முடியாது என்பதும் தற்போது தெளிவாகி இருப்பதாக தெரிவித்தார் பிரச்சனை தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தை அணுகும் உரிமை துணை நிலை ஆளுநருக்கு இல்லை என்றும் மேல்முறையீட்டு மனுவை சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே அவர் தாக்கல் செய்திருக்க வேண்டும் என்றும் முன்னதாக மனுதாரர் திரு லக்ஷ்மி நாராயணனின் வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்தினார் இதைத் தொடர்ந்து நீதிமன்றம் துணைநிலை ஆளுநரின் மனுவை தள்ளுபடி செய்து தேவைப்பட்டால் அவர் சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகலாம் என உத்தரவிட்டது முதலமைச்சர் திரு நாராயணசாமி மேலும் கூறுகையில் புதுவையில் வளர்ச்சித் திட்டங்களை தடுத்து வரும் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் தாம் வலியுறுத்தி வருவதாகவும் பிரதமர் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பார் என நம்புவதாகவும் கூறினார் புதுவையில் மாநில திட்டக் குழுவின் கூட்டம் தாமதமாவதற்கு துணைநிலை ஆளுநரே காரணம் என குற்றம் சாட்டிய அவர் இப்படிப்பட்ட துணைநிலை ஆளுநர் புதுவைக்குத் தேவை இல்லை என்பதையே அண்மையில் நடைபெற்ற மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தி இருப்பதாக கூறினார் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் கேள்வி ஒன்றுக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் பதில் அளிக்கையில் புதுவையில் அரசு அதிகாரிகள் இனி அமைச்சரவையின் முடிவுக்கு எதிராக முடிவெடுத்தால் நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்க நேரும் என்றார் இதற்கிடையே துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று வாட்ஸ் அப்பில் வெளியிட்டுள்ள செய்தியில் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்து உடனடியாக கருத்து கூற மறுப்பு தெரிவித்துள்ளார் துணைநிலை ஆளுநர் மற்றும் நிர்வாகியின் அதிகாரங்கள் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஒற்றை நீதிபதி அமர்வு வெளியிட்ட தீர்ப்பு மீது மத்திய உள்துறை அமைச்சகமும் துணைநிலை ஆளுநர் அலுவலகமும் தாக்கல் செய்த மனு மீதான உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தாங்கள் இன்னும் படிக்க வேண்டி இருப்பதாக அவர் அந்த செய்தியில் கூறியுள்ளார் ஆயினும் புதுச்சேரி மக்களின் நலனே தமது முக்கிய முன்னுரிமையாக இருக்கும் என்று டாக்டர் கிரண்பேடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் புதுவையில் புதிதாக கட்டப்படும் வீடுகளை போல ஏற்கனவே உள்ள பழைய வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அமைப்பதும் கட்டாயமாக்கப்படும் என முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

புதுவையில் மாநிலத்தின் எந்த ஒரு பகுதியை சேர்ந்த மாணவரும் பிளஸ் டூ தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்து இருந்தால் அரசுக் கோட்டாவில் உயர்கல்வியில் சேர முடியும் என்பதால் பிராந்திய இட ஒதுக்கீட்டை அரசு ரத்து செய்ய வேண்டும் என திமுக மாணவர் அணி கோரியுள்ளது நெல்லித்தோப்பில் இன்று நடைபெற்ற திமுக மாணவர் அணியின் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

புதுவையில் நேற்று கால் வலிக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பாண்டியன் என்பவர் மர்மமான முறையில் இறந்து போனது குறித்து அரசு நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார் இன்று இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய அவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களின் பொறுப்பற்ற செயலே பாண்டியன் மரணத்திற்கு காரணம் என்றார்

புதுவையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பஞ்சாலைத் தொழிலாளர்கள் இன்று தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி பஞ்சாலை முன்பாக உடனடியாக வழங்குதல் ஏஎப்டி சுதேசி பாரதி பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு பணிக்கொடை உள்ளிட்ட சலுகைகளை உடனடியாக பட்டுவாடா செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை இவர்கள் வலியுறுத்தினர் சென்னை நகரில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இருந்து ரயில் மூலம் தண்ணீர் எடுத்து வரும் பணிகள் இன்று தொடங்கி உள்ளன

இந்த நீர் குழாய்கள் மூலம் மெட்ரோ வாட்டர் நிறுவனத்தின் நீரேற்று நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழகத்தில் வெப்பச்சலனம் தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பாக தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார்

ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை காஞ்சிபுரத்தில் அத்திவரதரை தரிசனம் செய்தார் புதுவையில் அரசுக்கே அதிகாரம் என்ற உச்சநீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் புதுவையில் ஏற்கனவே உள்ள பழைய வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பு வசதிகளை கட்டாயமாக்க அரசு உத்தேசித்துள்ளது